குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் சர்தார் பட்டேல் வன உயிரியல் பூங்காவையும் வன விலங்குகளை பொது மக்கள் வாகனத்தில் சென்று காணும் வசதியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் வழங்கியுள்ளார் பீகாரில் இரண்டாவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் சர்தார் பட்டேல் வன உயிரியல் பூங்காவையும் வன விலங்குகளை பொது மக்கள் வாகனத்தில் சென்று கானும் வசதியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக பிரதமர் குஜராத் சென்றுள்ளார் முன்னதாக யோக கலை ஆயுர்வேதம் மற்றும் தியானக் கலைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய குடிர் மற்றம் ஆரோக்கிய வனம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

கெவாடியா அருகில் உள்ள ஒருமைப்பாட்டு நினைவு வளாகத்தில் நான்கு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டினார் சுதந்திர இந்தியாவின் முதல் உள்தறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஒற்றுமை தின நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார்

சர்தார் வல்வபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்று மக்கள் நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திறமையான நம்பகத் தன்மை வாய்ந்த நாடுகளின் ஒத்துழைப்பை சர்வதேச சமுதாயத்திற்கு தேவை என்று குறிப்பிட்ட அவர் இந்தியா அதனை முழுமையாக பூர்த்தி சுய்யும் என்று திட்டவட்டமாக கூறினார் வசுதேவ குடும்பகம் என்ற பழம்பெரும் தத்துவத்தின் அடிப்படையில் பெருந்தொற்று ஏற்பட்ட சவாலான காலத்திலும் இந்தியா திறம்பட செயல்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார்

தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான சுட்ட மசோதாவிற்கு ஆஞநர் திரு பன்வாரிவால் புரோஹித் ஒப்புதல் வழங்கியுள்ளார்

ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதன்மூலம் அரசுப் பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இடஒதுக்கீடு கிடைப்பது உறுதியாகியுள்ளது முன்னதாக இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினார் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியதற்காக ஆளுநருக்கு அவர் நேரில் நன்றி தெரிவித்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறினார் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரவேண்டும் என்பதற்காகவே அரசுப்பள்ளி ஏழை மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

சமூக நீதி காக்கவும் அரசுப்பள்ளி மாணவர்களின் நலன்கருதியும் ஏழை மாணவர்களின் மருத்துவ களவுகளை நிறைவேற்றும் வகையிலும் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் பீகாரில் இரண்டாவது கட்ட சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

தேசிய ஜனநாயக கூட்டணிக் கட்சிகள் மற்றும் மகா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளன பிஜேபி சார்பில் அக்கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா மூத்த தலைவரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு அஸ்வினி குமார் சவ்பே திரு நித்தியானந்த ராய் ஆகியோர் தங்கள் கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் குறித்து தங்களது தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்துரைத்து வருகின்றனர் மகா கூட்டணி சார்பில் திரு தேஜஸ்டுரீ பிரசாத் யாதவ் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்

வெங்காய வித்துக்களை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மக்களுக்கு குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெங்காய வித்துக்கள் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் வெங்காய வித்துக்களின் ஏற்றுமதி வரையறுக்கப்பட்ட பட்டியலில் முன்னதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது

வங்கிகளின் சேமிப்புக் கணக்கிலிருந்து எடுக்கப்படும் ரொக்கம் மற்றும் வைப்புத் தொகைக்கான கட்டணங்களை அதிகரிக்க பொதுத் துறை வங்கிகள் முடிவு செய்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை மத்திய அரசு மறுத்துள்ளது இதுதொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் கட்டண அதிகரிப்பு குறித்து வங்கிகள் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது

ஜன் தன் வங்கிக் கணக்கு சேவைகள் அனைத்தும் கட்டணமில்லா சேவைகள் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

இக்குழு மத்திய மற்றும் மாநில அரசுகள் முன்னாள் நிதிக்குழு உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் துறைசார்ந்த வல்லுநர்கள் போன்ற பல்வேறு தரப்பினரை சந்தித்து விரிவான ஆலோசனை நடத்தி தனது அறிக்கையை இறுதி செய்துள்ளது அடுத்த மாதம் இறுதியில் இந்த அறிக்கையின் பிரதி ஒன்றை பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும்

ஜம்மு கஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள கம்பீர் முக்லான் வனப்பகுதியில் உள்ள தீவிரவாத பதுங்குக் குழிகளை பாதுகாப்புப் படையினர் இன்று தாக்கி அழித்தனர் இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்குக் குழிகளை அமைத்து ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது